ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமது அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முப்படை வீரர்களின் தியாகத்தையும் பெருமையையும் போற்றும் வகையில் கொடி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் துாய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்த்ததில் ஊடகத்துறை பெரும்பங்காற்றியதாக குறிப்பிட்டார்

ஊழலுக்கு எதிராக தமது அரசு தொடர்ந்து போராடி வருவதாக கூறிய பிரதமர் அனைத்து துறைகளும் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதற்கு மகிழச்சி தெரிவித்தார்

இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளும் ஏற்கெனவே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற மத்திய பிரதேசம் மிசோரம் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் பதிவான வாக்குகளும் வரும் செவ்வாய்க்கிழமை எண்ணப்படுகின்றன

இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆபத்தான காலங்களில் பாதுகாப்பு படையினர் விரைந்து செயல்படுவதாகவும் அவர்களது பணி அளப்பரியது எனவும் கூறியுள்ளார்

தமிழகத்தில் உள்ள அனைத்து படைவீரர்களுக்கும் முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தமது வாழ்த்துக்களை ஆளுனர் தெரிவித்துக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி

வினய் முன்னாள் படைவீரர் நலனுக்கான கொடிநாள் நிதி வசூலை தொடங்கி வைத்தார்

கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

இன்னசென்ட் திவ்யா இன்று வழங்கினார்

இதுதொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

கடலூரில் விழுப்புரம் சரக காவல்துறை துணை தலைவர் திரு சந்தோஷ்குமாரும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சேலம் சரக தலைவர் திரு

சாந்தா தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் சென்னை பத்திரிக்கை தகவல் அலுவலகம் சார்பில் ஊரக ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை இன்று அவர் தொடங்கி வைத்தார் சென்னை மத்திய பத்திரிக்கை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குனர் திரு மாரியப்பன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சுரேஷ்குமார் நேற்று ஆய்வு செய்தார்

முதற்கட்டமாக பரிவார மூர்த்திகளுக்கு நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது